மகாராஷ்டிரா அமைச்சரவை இன்று விரிவாக்கப்படுகிறது

நாட்டின் குடிமக்கள் தற்சார்பு உடையவர்களாக கண்ணியத்துடன் வாழ வேண்டும் என்பது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வானொலியில் நேற்று அவர் ஆற்றிய மனதின் குரல் உரையில் மக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வாங்கி உள்நாட்டு உற்பத்திப் பொருட்களுக்கு அந்தஸ்தும் கவுரவமும் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனால்தான் சக நாட்டு மக்களுக்கு வளம் ஏற்பத்தும் என்றார் நாட்டின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இளைஞர்கள் விளை ஊக்கியாக செயல்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார்

இந்தியாவின் புதிய புத்தாண்டில் இளைஞர்களின் மேம்பாடு மற்றும் அவர்களது ஒட்டுமொத்த ஆற்றல் பயன்பாடு ஆகியவை முக்கிய இடம்பெறும் என்றார்

கடந்த அறபது ஆண்டுகளில் சாதனையாக சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத் தொடரை பயனுள்ளதாக அமைத்து செயல்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார்

பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஆராய்ச்சிக்கான இங்கிலாந்து மையம் வெளியிட்ட அறிக்கை இதனை தெரிவிக்கிறது

நிலைத்த மேம்பாடு இலக்குகள் பற்றிய இந்தியா குறியீட்டை புதுதில்லியில் இன்று நித்தி ஆயோக் வெளியிடுகிறது

நூறு விதமான குறியீடுகள் அடிப்படையில் நாட்டின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தரப்படுத்துவதில் ஏற்படும் முன்னேற்றங்களை இந்த இரண்டும் கண்காணிக்கும் நிலைத்த மேம்பாட்டு இலக்குகள் அமலாக்கத்தில் தற்போதைய நிலை இலக்குகளை அடைவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவற்றையும் கண்காணிப்பு பலகை தெரிவிக்கும் குறைந்த தூத்தில் உள்ள நிறுவனங்கள் தர நிர்ணய பணியில் ஈடுபடுவதை அனுமதித்ததற்காக தர நிர்ணய அமைப்புகளை இந்திய ரிசர்வ் வங்கி குறை கூறியுள்ளது

நிறுவனங்கள் தர நிர்ணய முகனமகள் வெளியிடும் தரங்கள் அடிப்படையில் நீண்டகால வங்கிக் கடன்களை பெற்றுத்தரும் நடவடிக்கையில் இத்தகைய குறைந்த தர நிறுவனங்கள் ஈடுபடுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது

குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு இன்று கேரளாவில் ஒருநாள் பயணம் மேற்கொள்கிறார்

பின்னர் திருவனந்தபுரத்தில் சாயி கிராமம் என்ற இடத்தில் ஸ்ரீகத்யசாயி ஆதரவற்றோர் அறக்கட்டளையின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து நலஞ்சிரா என்ற இடத்தில் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்றப்பின் அவர் புதுதில்லி திரும்புகிறார் குடியுரிமை திருத்தச்சுட்டம் குறித்து முஸ்லீம் சமுதாயத்தினர் கவலைப்பட தேவையில்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முஸ்லீம்கள் நாட்டில் எவ்வித அச்சமும் இன்றி பாதுகாப்பாக தொடர்ந்து வசிப்பார்கள் என்று கூறினார் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்த ஆறு சமய சிறபான்மயினருக்கு புதிய சட்டத்தின்கீழ் இந்தியாவில் புகலிடம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் எந்தவொரு நபரின் குடியுரிமையை அகற்றும் எவ்வித பிரிவும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் இல்லை என்று உத்தரகாண்ட் மாநில பிஜேபி தலைவர் திரு அஜய் பட் கூறியுள்ளார் டேராடுனில் குடியுரிமை திருத்தச்சுட்டத்திற்கு ஆதரவான பேரணியில் உரையாற்றிய அவர் எதிர்க்கட்சியினர் இந்த விஷயத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக திசை திருப்பி குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம்சாட்டினார்

மகாராஷ்டிரா அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது புதிய அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி மும்பையில் உள்ள சட்டப்பேரவை எமதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ளது

தாக்ரே அரசின் முதலாவது அமைச்சரவை விரிவாக்கமான இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் நாற்பது லட்சம் ருபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களில் ஷெடியூல்டு வகுப்பு பழங்குடியினருக்கு இடஒதுக்கீட்டட அமவ்படுத்த அரசு திட்டமிட்டிருப்பதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு கேசவ் பிரசாத் மவுரியா தெரிவித்துள்ளார் மிர்ஸாப்பூரில் இதனை தெரிவித்த அவர்

தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது

புத்தான்டு தினத்தை முன்னிட்டு தில்லியில் போக்குவரத்தை நெறிப்படுத்ததற்கென விரிவான ஏற்பாடுகளை தில்லி போக்குவரத்து காவல் துறையினர் செய்துள்ளனர் புத்தாண்டு தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தில்லி நகர பகுதிகளில் சிறப்பான போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன களாட் பிளேஸ் அருகே உள்ள பகுதிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த பகுதியில் நாளை இரவு எட்டு மணி முதல் புத்தாண்டு தின கொண்டாட்டங்கள் முடியும் வரை போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அனைத்து விதமான போக்குவரத்து வாகனங்களுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும் அயர்லாந்து பிரதமர் திரு லியோ வரத்கர் மகாராஷ்டிரா மாநிலம் சிந்து துர்க் மாவட்டத்தில் உள்ள தனது மூதாதையர் வாழ்ந்த வரத் என்ற கடலோர கிராமத்திற்கு நேற்று சென்று பார்த்தார்

திரு வரத்கர் க்கு இந்த கிராமத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது

போர்ட் பிளேரில் தேசிய கொடி இடம் என்படும் இடத்தில் இன்று காலை மனி ஏழு முப்பதுக்கு தேசியக் கொடியை துணைநிலை ஆளுநர் அட்மிரல் டி கே ஜோஷியும் மத்திய ககாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினி குமார் சவுபேயும் தேசியக் கொடியை ஏற்றுவார்கள் இது தொடர்பாக இன்று காலை மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படவுள்ளன ஆப்கானிஸ்தானில் தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்கு தாலிபாள் அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளது இதளை அடுத்து அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது தாலிபாள் ஆட்சிக்குழுவினர் இந்த தகவலை தெரிவித்தனர் எனினும் இந்த ஒப்பந்தம் எப்போது அமலுக்கு வரும் என தெரிவிக்கவில்லை

அமெரிக்காவின் மோன்சே என்ற இடத்தில் இஸ்ரேல் மத போதகர் ஒருவரின் வீட்டில் நிகழ்ந்த கத்தி குத்து சம்பவம் பயங்கரவாத செபல் என்று நியுயார்க் மாநில ஆளுநர் திரு ஆன்ட்ரு குவோமோ தெரிவித்துள்ளார்